ஹைதராபாத்தில் அரசியல் பிரதிநிதிகளுடன் ஆய்வு மேற்கொண்டுள்ளது சுபரிமலை தீர்ப்பு குறித்த மறு ஆய்வு மலுக்களை விசாரிப்பதற்கான தேதி நாளை முடிவு செய்யப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது

உயர்ந்துள்ளது

இரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன

உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தாம் மேல்முறையீடு செய்துள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா இறுதி கற்றுக்கு முன்னேறி உள்ளார் விரிவான செய்திகள் தெலங்கானா சட்டப் பேரவைத் தேர்தலையொட்டி அனைத்து அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் ஆணையத்தின் முழு அமர்வு இன்று கலந்தாய்வை மேற்கொண்டுள்ளது

மூன்று நாள் பயணமாக இக்குழுவினர் தெலங்கானா வந்துள்ளனர் காவல்துறை அதிகாரிகள் பல்வேறு நிலையிலாள தேர்தல் கண்காணிப்பு அதிகாரிகள் ஆகியோரிடமும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஆகியோருடனான கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது வருமானவரி கலால்வரி மற்றும் அமலாக்கத்துறையினர் போக்குவரத்து ரயில்வே விமான நிலைய அதிகாரிகளுடனும் தேர்தல் ஆணையக் குழுவினர் ஆலோசளை நடத்த உள்ளனர் வரும் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி தெலங்கானா சட்டப் பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது சட்டப்பேரவைத் தேர்தலை சந்திக்க உள்ள சட்டீஸ்கள் மாநிலத்தில் ஆட்சேபகரமான தேர்தல் விளம்பரங்களை கண்காணிப்பதில் தேர்தல் ஆணையம் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது அரசியல் கட்சிகள் தங்களின் சமூக வலைதளங்கள் மூலம் தேர்தல் நடத்தை விதிகளை மீறுகிறதா என்பதை தேர்தல் ஆணையம் கண்காணிக்கும் என்று அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுப்ரத் சாஹுதெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரம் தொடர்பாக மற்ற ஊடகங்களுக்கு பயன்படுத்தப்படும் அனைத்து விதி முறைகளும் சமூக வலைதளங்களுக்கும் பொருந்தும் என்று அவர் கூறினார் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் வேட்பு மனுவுடன் சமூக வலைதள கணக்கையும் சமர்பிக்க வேண்டுமென்றும் அவர் தெரிவித்தார் இந்த விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதாக என்பது ஊடக சான்றிதழ் மற்றும் கண்காணிப்பு குழுவால் கவனிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் சமூக வலைதளங்களில் தேர்தல் பற்றிய விளம்பரம் இடம்பெறுமானால் அதுவும் வேட்பாளரின் தேர்தல் செலவு கணக்கில் சேர்க்கப்படும் என்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுப்ரத் சாஹுதெரிவித்தாா் அளைத்து வயது பெண்களும் சபரிமலைக்கு செல்லலாம் என்ற தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வது தொடர்பாக நாளை முடிவு செய்யப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் மற்றம் நீதிபதி திரு எஸ் கே கௌல் ஆகியோர் அடங்கி அமர்வு இன்று இந்த மனுவை பரிசீலித்தது உலகத் தரத்திலான உணவுப் பொருள் பரிசோதனை ஆய்வகம் கோவாவில் நிறுவப்படும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார் கோவாவில் இன்று செய்தியாளர் சந்திப்பில் இதைத் தெரிவித்த அமைச்சர் இம்மாநிலத்தில் மீன் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் தரத்தை உறுதி செய்யும் நோக்கில் இந்தப் பரிசோதனை மையம் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் கூறினார் ஏற்றுமதி ஆய்வு முகமையும் இந்தியத் தர குழுமமும் இணைந்து இந்த ஆய்வகத்தை அமைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதனைக் கொண்டு தரமான உணவுப் பொருட்கள் கோவா மக்களுக்கு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் உனவுப் பொருட்களை ஆய்வு செய்ய நடமாடும் ஆய்வகங்களும் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நுகர்வோர் பயன்பெறும் வகையில் ஆன்லைன் புகார் பதிவிற்கான கட்டமைப்பு ஏற்படுத்தித் தரப்படும் என்றும் திரு சுரேஷ் பிரபு கூறினார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி திரு அமித் ஷா விற்கு தனது பிறந்தநாள் வாழ்த்துகளை டுவிட்டர் மூலம் தெரிவித்துள்ளார் திரு அமித் ஷா வின் திறமையான வழிகாட்டுதலால் பிஜேபி யின் பலம் நாடு முழுவதம் கணிசமான அளவில் வலுப்பெற்றிருப்பதாக கூறியுள்ளார் கட்சிக்காக அவர் கடுமையாக உழைத்து வருபவர் என்றும் அவர் நீண்ட நாள் ஆரோக்கியத்துடன் வாழ தாம் வாழ்த்துவதாகவும் திரு மோடி குறிப்பிட்டுள்ளார்

இத்தொடர்பாக தில்லி பெட்ரோல் விநியோகஸ்தர்கள் சங்கம் விடுத்துள்ள செய்திக் குறிப்பில் நாளை காலை ஐந்து மணி வரை அனைத்து பெட்ரோல் பங்க் குகளும் மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு கடந்த மாதம் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை இரண்டு ரூபாய் ஐம்பது பைசா குறைத்துள்ளது இதனையடுத்து ஹரியாளா உத்தரப் பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் வாட் வரியையும் குறைத்துள்ளன இருப்பினும் தில்லி அரசு வாட் வரியை குறைக்காததால் தில்லியில் அண்டை மாநிலங்களைக் காட்டிலும் விலை அதிகமாக உள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் எரிபொருள் மீதான வரியை குறைக்காததே பிரச்சனைக்கு காரணம் என்று தில்லி பிஜேபி தலைவர் திரு மனோஜ் திவாரி குற்றம் சாட்டியுள்ளார்

இளைய சுமுதாயத்தினர் தாங்கள் தேர்ந்தெடுத்துள்ள துறைகளில் சிறப்பாக செயலாற்றுதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்துள்ளார் ஜலந்தர் அருகே பல்கலைக் கழகப் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அவர் தங்களுக்கான வாய்ப்புகளை இளைஞர்கள் பெறும் வகையில் தரமான கல்வி பயிற்சி மற்றும் தொழில் திறமைகள் அவர்களுக்குள் வளர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் கல்லூரி படிப்பை முடித்தப்பின் வேலை தேடுபவர்களாக அவர்கள் இருப்பதைக் காட்டிலும் பலருக்கு வேலை வாய்ப்பை அளிப்பவர்களாக இளைஞர்களை நாம் உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் உலகிலேயே விரைவான வளர்ச்சி கானும் நாடாக இந்தியாவை உயர்த்தும் சக்தி இளைஞர்களிடம் அதிக அளவில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சிறந்து விளங்கிய மாணவ மாணவியருக்கு திரு வெங்கப்யா நாயுடு தங்கப் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் இந்தியாவும் குரேஷியாவும் வர்த்தகம் முதலீடு ககாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் கற்றுவா கலாக்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகளை ஆய்வு செய்து வருகின்றன புதுதில்லி வந்துள்ள குரேஷிய துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான மரிஜாவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி கஷ்மா ஸ்வராஜும் இதுகுறித்து இன்று ஆய்வு செய்தனர் பின்னர் கலாச்சார பரிவர்த்தனை துதரக ஒத்துழைப்பு ஆகியவற்றில் இரண்டு ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்குமிடையே கையெழுத்தானது குரேஷிய துணை பிரதமர் மூன்று நாள் அரசு முறை பயணமாக நேற்று முன்தினம் புதுதில்லி வந்தார் மாநில நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் சிபிற விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதை எதிா்த்து தாம் மேல்முறையீடு செய்திருப்பதாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் சாலை அமைப்பதில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றம்சாட்டவில்லை என்றும் முதலமைச்ச் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதால் தனிப்பட்ட முறையில் மேல்முறையீடு செய்திருப்பதாகக் கூறினாா் கேலோ இந்தியா இயக்கத்தின் மூலம் நாடு முழுவதிலுமிருந்து திறமையான விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்வதற்கு மத்திய அரசு விரிவாள திட்டத்தை தயாரித்துள்ளதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜ்ய வர்தன் சிங் ரத்தோர் கூறியிருக்கிறார் இளையோர் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற வீரர்களை இன்று புததில்லியில் சந்தித்த அவர் அவர்களின் திறமையை பாராட்டினார் சா்வதேச போட்டிகளில் இந்திய இளைஞா்கள் கூடுதலாக பங்கேற்க வேண்டுமென்றும் கடினமாக உழைத்து சாதனை படைக்க வேண்டுமென்றும் அவர் வாழ்த்து தெரிவித்தார் உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா இறுதி சுற்றுக்கு முன்னேறி உள்ளார்

மற்ற இந்திய வீரர்களான சந்தீப் தோமர் சச்சின் ரத்தி தீபக் ஆகியோர் பூர்வாங்க சுற்றிலேயே வெளியேறிவிட்டார்கள் மும்பையில் இன்று நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிராள முதலாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி வெற்றிபெற்றுள்ளது

மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது போட்டி நாளை மறுநாள் நடைபெறுகிறது